கனமழையைஎதிர்கொள்ளஅனைத்துமுன்னெச்சிக்கைநடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சா் திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளாா்

போராட்டம் நடத்திவரும் சங்கபிரதிநிதிகளுடன் மத்தியஅமைச்சர்கள் குழு தற்போதுபேச்சுவார்த்தைநடத்திவருகிறது

அடுத்த மூன்றுநாட்களுக்குகடலுக்குசெல்லவேண்டாமெனசென்னைவானிலைஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது

எடப்பாடிபழனிசாமி இன்றுசென்னையில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார் தென் மாவட்டங்களில் கனமழைமுதல் தமிழகத்தின் மிககனமழைபெய்யும் என்ற இந்தியவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளநிலையில் அவ்வப்போதுவிடுக்கப்படும் மழைகுறித்தமுன்னெச்சரிக்கைஅறிவிப்புகளைஉடனுக்குடன் கண்காணித்துநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுஅதிகாரிகளுக்குமுதலமைச்சா் அறிவுறுத்தினாா் தேசியபேரிடர் மீட்புப் படையின் ஒன்பதுகுழுக்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடிமற்றும் மதுரைமாவட்டங்களில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கடற்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் மீனவர்கள் உள்ளிட்டோரைநிவாரணமுகாம்களில் தங்கவைக்கநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றும் அவர்களுக்குதேவையானஉணவு மற்றம் தங்குவதற்கான இதரவசதிகளையும் செய்துதரவேண்டும் என்றும் அதிகாரிகளுக்குஅவர் அறிவுறுத்தினார்

கடலோரப் பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்களில் தேங்கும் தண்ணீரைஉடனுக்குடன் அகற்றபம்ப் செட்டுகள் தயார் நிலையில் வைக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் ஏரிகள் உள்ளிட்டநீர்நிலைகளின் கொள்ளளவைகண்காணிப்பதுடன் உடைப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கானமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளும் எடுக்கப்படவேண்டும் என்றும் அதிகாரிகளுக்குஅவர் அறிவுறுத்தினார்

மீனவர்களும் உடனடியாககரைதிரும்புவதற்குஅறிவுறுத்தப்படுவதாகவும் அண்டைமாநிலகடற்பகுதிகளுக்குசெல்லும் மீனவர்களைஅனுமதிக்குமாறுசம்பந்தப்பட்டமாநிலங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

கம்பிகள் தெருவிளக்குகம்பங்கள் மின் மாற்றிகளுக்குஅருகில் செல்லவோ மின் தொடவோகூடாதுஎன்றும் வீட்டில் உள்ளமின்சாதனப் பொருட்களைகவனமாககையாளவேண்டும் என்றுமுதலமைச்சர் அறிவுறுத்தினார்

எடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார்

சண்முகத்திடம் ஆலோசனைநடத்தினர் கனமழைகாரணமாகமேற்கொள்ளப்பட்டுள்ளமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் பேரிடர் மீட்புக் குழுவின் தயா்நிலை மாவட்டஅளவிலானபேரிடர் நிர்வாகக் குழுவின் பணிகள் ஆகியவைகுறித்தும் இந்தஆலோசனையின் போதுவிவாதிக்கப்பட்டது சிவில் விமானப் போக்குவரத்து தொலைத்தொடர்பு மின்சாரம் உள்துறை தேசியபேரிடர் மேலாண்மைஆணையம் பாதுகாப்புத்துறைஆகியவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் செயலர்கள் தயார்நிலைகுறித்துஎடுத்துகூறினர் மத்தியஅரசின் அமைச்சகங்களும் முன்னெச்சரிக்கைமற்றும் மாநில அரசுகுளம் நிவாரணபணிகளைஉடனுக்குடன் மேற்கொண்டுசேதம் ஏற்படாமல் தவிர்க்கவேண்டும் என்றும் அனைத்துசேவைகளும் தயார்நிலையில் இருக்கவேண்டும் என்றும் மத்தியஅமைச்சரவைசெயலர் திரு ராஜீவ் கௌபாகேட்டுக் கொண்டுள்ளார் கேரளா லட்சத்தீவு ஆகியவற்றின் தலைமைச் செயலர்களுடனும் மத்தியஅமைச்சர்கள் குழு இன்றுகாணொலி மூலம் ஆய்வு செய்தது

வேளாண் துறைஅமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் வா்த்தகத்துறைஅமைச்சா் திரு

சோம் பிரகாஷ் ஆகியோர் இக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர்

தொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் தமிழகத்தில் இது பல்வேறுஅரசியல் கட்சிகளும் சமுதாயஅமைப்புகளும் பல்வேறுகாலக்கட்டங்களில் சாதிவாரியானகணக்கெடுப்பு நடத்தவேண்டுமெனகோரிக்கைவைத்திருப்பதைசுட்டிக்காட்டியுள்ளார்

எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளாா்

புவியரசன் கேட்டுக் கொண்டுள்ளார்

உதயகுமார் செய்தியாள்களுக்குபேட்டிஅளித்தார்

கடலுக்குசென்றுள்ளமீனவா்களுக்குசெயற்கைக்கோள் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுஉடனடியாககரைதிரும்பகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள் குறித்தவிவரங்கள் இந்தியகப்பற்படைமற்றும் கடலோரகாவல் படைக்குதெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மைத்துறைஅமைச்சா் திரு

உதயகுமார் தெரிவித்தார் சென்னைவானொலிநிலையத்தின் நிகழ்ச்சிப் பிரிவு உதவி இயக்குநராகபணிபுரிந்துவந்ததிருமதிமீனாட்சிசெல்வநாராயணன் இன்றுகாலைசென்னையில் மாரடைப்பால் காலமானா்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டைதொழிற்பூங்காவில் இலவசதிறன் மேம்பாட்டுபயிற்சிமையத்தைமாநிலதொழில் துறைஅமைச்ச் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் இந்தமையத்தில் பயிற்சிபெறுபவர்களுக்குஉடனடியாகவேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றுதெரிவித்தார் இந்தியா ஆஸ்திரேலியாஅணிகளுக்கிடையேயான மூன்றாவதுமற்றும் இறுதிஒருநாள் கிரிக்கெட் போட்டிநாளைகான்பெராவில் நடைபெறஉள்ளது